நாட்டின் வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் தேவை என்று குடியரசுத்துணை தலைவர் திரு

வெங்கையா நாயுடு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை என்று குடியரசுத்துணை தலைவர் திரு

புதுதில்லியில் ஜாமியா ஹாம்டாட் நிகர்நிலைப் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பண்பு நடத்தை திறமை தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்க இளைஞர்களை அறிவுறுத்தினார் தொழில்நுட்பமும் மின்னணு சாதனங்களும் மக்கள் தொடர்புகளை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் தம்மை நாடி வருபவர்களை பண்புடன் நடத்த கேட்டுக்கொண்டார் நம்நாட்டில் உள்ள எண்ணற்ற பிரச்சனைகளான வறுமை வன்முறை வேறுபாடுகள் கல்வி அறிவின்மை சுற்றுச்சூழல் மாசு ஆகிய சவால்களை எதிர்கொண்டு அவற்றை சரிசெய்யும் பொறுப்பு இன்றைய மாணாக்கரின் தோள்களில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்

பட்டாசு நாடுமுழுவதும் கற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத குறைந்த அளவு புகையை வெளியேற்றும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே விற்கவும் உற்பத்தி செய்யவும் உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது பட்டாசுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கலான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஏ

சந்தைகளில் குறைந்த டெசிபல் அளவு கொண்ட வெடிகளை மட்டுமே விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ள நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட கூடுதலாக மின்னணு வர்த்தக இணையதளங்கள் பட்டாசுகளை விற்க தடை பிறப்பித்துள்ளது இந்த வலைதளங்கள் நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்படாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை சந்திக்கும் என்று எச்சரித்துள்ளது

தடை செய்யப்பட்ட வெடிகள் விற்கப்பட்டால் அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ராஜேந்திர பாலாஜி பட்டாசு விற்பனைக்கு தடையில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பத்து லட்சம் பட்டாசு தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டுறவு தேர்தல் முடிந்ததும் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்பட்டு பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார் முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் பல்துறை அரசு அலுவலர்களுடன் வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவஞானம் தலைமையில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நீதிபதி ளு

கவுல் ஆகியோர் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

முதலமைச்சர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காளித்திம்பம் கிராமத்தை சேர்ந்த சிவரஞ்சனி என்ற மாணவி கோவை அரசு கலைக்கல்லுாரியில் படிப்பை தொடர்வதற்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

சென்னையில் முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாணவி தன்னுடைய பெற்றோரின் மறைவிற்கு பிறகு சகோதரனை தொடர்ந்து படிக்க வைப்பதற்காக தனது படிப்பை நிறுத்தியதோடு அரசு தமக்கு உதவ வேண்டும் என்று ஊடகத்தின் மூலம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்நடவடிக்கை என்றார் மேலும் அப்பெண்ணின் சகோதரர் தாளவாடி உண்டு உறைவிட பள்ளியில் தொடர்ந்து படிப்பதற்கான செலவையும் அரசு ஏற்கும் என்றார்

இருப்பினும் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கே

வேணுகோபால் தேர்தல் ஆணையர்கள் பதவிகளில் இதுவரை எந்த புகாரும் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த பொதுநல மனு தேவையற்றது என்று குறிப்பிட்டார்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தமிழகம் உயர்கல்வித்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார்

நம் நாட்டின் எதிர்காலமான மாணவர்கள் இதை மனதில் நிறுத்தி நாட்டை முன்னெடுத்துச்செல்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மணிசங்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சற்றுமுன் கிடைத்த செய்தி தமிழகத்தில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட ஏதுவாக நடப்பாண்டிற்கான போனஸ் மற்றும் கருணைத்தொகையை வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி

இதுதவிர மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் விஜயபாஸ்கர் டெங்கு உள்ளிட்ட நோய்த்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

சென்னையில் காய்ச்சல் மற்றும் நோய்த்தடுப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மக்கள் பன்றிக்காய்ச்சல் பருவ கால நோய்கள் குறித்து பீதியடையத் தேவையில்லை என்று குறிப்பிட்டார் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார்

கொசுக்கள் உற்பத்தியாகும் வகையில் சுகாதாரமற்ற நிலையில் இடங்களை வைத்திருப்பவர்கள்மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்

ஸ்டாலின் தமிழகத்தில் டெங்கு பன்றி எலிக்காய்ச்சல்களை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான அவசர சிகிச்சைகளை அளிக்க அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கு அஏற்றவாறு மாநிலத்தின் அனைத்து நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார்